சுமுகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று உறுப்பினர்களை மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்

கருத்தொற்றுமை அடிப்படையில் மாநிலங்களவை துணைத் தலைவரை தேர்வு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் கூறியுள்ளார் வேகமாக நிரம்பி வரும் மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது

புதுதில்லியில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் மல்யுத்த போட்டியில் இந்தியா நான்கு பதக்கங்களை வென்றுள்ளது

நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது

இக்கூட்டத் தொடரில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட முத்தவாக் மசோதா மாநிலங்களவையின் பரிசீலனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்த்து அளிப்பது குறித்த மசோதா திருநங்கையர் உரிமை பாதுகாப்பு மசோதா உள்ளிட்டவை இந்தக் கூட்டத் தொடரில் விவாதிக்கப்படவுள்ளன மழைக்கால கூட்டத் தொடரை சுமுகமாக நடத்தம் பொறப்பு ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு எம் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் கடந்த இரண்டு கூட்டத் தொடர்களின்போது மாநிலங்களவை முடங்கியது குறித்து கவலை தெரிவித்த அவர் ஒருவரையொருவர் குறைகூறுவதை கைவிட்டு அவை சுமுகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அனைத்துக் கட்சிகளும் எழுப்பும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க விதிமுறைகளுக்கேற்ப அனுமதி அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் அவை நடவடிக்கைகளை முடக்கும் செயலில் உறுப்பினர்கள் ஈடுபடக் கூடாது என மக்களைவத் தலைவர் திருமதி குமித்ரா மஹாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் கூட்டத் தொடர் இன்று தொடங்குவதையொட்டி நேற்று மாலை புதுதில்லியில் நடந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பேசிய அவர் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்வதால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற இயலவில்லை என்றும் இதனால் உலக அரங்கில் இந்தியாவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது என்றும் கூறினார் கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிகளின் தலைவர்கள் நாடாளுமன்றத்தை சுமுகமாக நடத்திச் செல்ல உறுதி அளித்துள்ளனர் என்றும் திருமதி சுமித்ரா மஹாஜன் தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை சுழுகமாக நடந்தால் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் பிரச்சினைகளை அனுமதிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றார் கடந்த நான்கு ஆண்டுகளில் மின்சார வசதி பெற்ற கிராமங்களைச் சேர்ந்த பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலிக் காட்சி மூலம் நாளை கலந்துரையாடுகிறார்

கருத்தொற்றுமை அடிப்படையில் மாநிலங்களவை துணைத் தலைவரை தேர்வு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் கூறியுள்ளார் தேர்தலுக்குப் பதிவாக ஒருமனதாக துணைத் தலைவரை தேர்வு செய்ய அரசு தரப்பில் கருதுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் மாநிலங்களவை துணைத் தலைவராக இருந்த திரு பி

குரியனின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அந்தப் பதவிக்கு தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது

நெடுஞ்சாலைகளின் தரம் வாகனத் தொழில்நுட்பம் ஆகியவை மேம்பட்டிருப்பதை அடுத்து இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி கனரக வாகனங்களின் தற்போதைய சரக்கு ஏற்றும் கொள்ளவு அதிகரிக்கப்பட்டு அதற்கு ஏற்றவகையில் வாகனங்களின் தாங்குதிறன் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் ரயில் நிலைபங்களில் பால் விற்பனை மையங்கள் விரைவில் அமைக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளர் புதுதில்லியில் சாவைப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின்கட்சரி வேளாண் துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் உள்ளிட்டோருடன் நடைபெற்ற உயர்மட்டக் குழுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நாட்டில் பால் நுகர்வை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதுடன் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பால் விற்பனை மையங்களை அமைப்பது பற்றி முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் காங்கிரஸ் காரியக் கமிட்டி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி புதிய கமிட்டியை அமைத்துள்ளார்

திக்விஜய சிங் திரு ஜனார்தன் திவிவேதி திரு கமல்நாத் திரு சுஷில்குமார் ஷிண்டே திரு கரண்சிங் ஆகிய மூத்த தலைவர்கள் காரியக் கமிட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் திரு

ஆண்டனி

அஹமது பட்டேல் திருமதி அம்பிகா சோனி திரு மோதிவால் வோரா திரு குவாம்நபி ஆஸாத் திரு மல்லிகார்ஜுன கார்கே

ஆனந்த் சர்மா குமாரி செல்ஜா உள்ளிட்டோர் கமிட்டியில் இடம் பெற்றள்ளனர்

சிதம்பரம் திருமதி ஷீலா தீட்சித் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு

சாக்கோ ஆகியோர் நிரந்தர அழைப்பாளர்களாக இருப்பார்கள் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதை அடுத்து டெல்டா பாசனத்திற்கு நாளை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

தொடர்ந்து நீர் வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் முழுக் கொள்ளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே ஒகேனக்கலில் அருவியை ஆய்வு செய்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி மவர்விழி சுற்றுலாப் பயணிகள் ஒகேனக்கல் வருவதை இன்னும் பத்து நாட்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தேவையாள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் காவல்தறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிர கண்காணிப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்குத் தொடர்ச்சி மலைப் பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்துவருவதால் நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் கற்றுலாப் பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டது நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வங்கிச் சேவை எளிதாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜன்தன் யோஜனா திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் வங்கிகளையே எட்டிப்பார்க்காத ஏழை எளிய மக்கள் வங்கிக் கணக்குகளை திறப்பதற்கு வழி ஏற்பட்டது மேலும் அவர்களது கணக்குகளுக்கு ஒரு லட்சும் ரூபாய் வரை காப்பீட்டு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பிரதமரின் இந்த ஜன்தன் யோஜனா திட்டம் வேலூர் மாவட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

பொதுத் துறையைச் சேர்ந்த முன்னோடி

இந்த திட்டத்தின் மூலம் தங்களது வாழ்வாதாரத்திற்கு உறுதி செய்த பிரதமருக்கு பயனாளிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை இஸ்லாமாபாத் நீதிமன்றம் இம்மாத இறுதிக்கு ஒத்தி வைத்துள்ளது அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் ஈரான் புகார் அளித்துள்ளது குஜாத் மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருவதால் அம்மாநிலத்திற்கான தனது பயணத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ரத்து செய்துள்ளார் மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றமாறு பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் முயற்சிக்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில் ஆடிப்பூரத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முளைக்கொட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது

ஜோ ரூட் சதம் அடித்து அணியின் வெற்றிக்கு உதவினார் புதுதில்லியில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் மல்யுத்த போட்டியில் இந்தியா நேற்று நான்கு பதக்கங்களை வென்றுள்ளது

இது அவரது முதலாவது சர்வதேச தங்கப் பதக்கம் ஆகும் விஜய் ஆரியன் பவார் ஆகியோர் வெள்ளிப் பதக்கங்களையும் குமார் சுனித் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர்